எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று செய்திகளை தொடங்குகிறோம்

புதுச்சோியில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளன

இந்த தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கு பிஎம் கேர்ஸ் நிதியத்திலிருந்து நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறி உள்ளார் எவ்வளவு விரைவில் இயலுமோ அவ்வளவு விரைவில் இந்த ஆக்ஸிஜன் உற்பத்தி தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வருவதை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் முப்படைதளபதி முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் டெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்க ஆயுதப் படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை விவரித்தார்

இதன்படி கோவில்களில் மக்கள் வழிபாட்டிற்குத் தடை விதிக்கப்படுகிறது வழக்கமான பூஜைகளை கோவில் பணியாளர்களைக் கொண்டு நடத்திக்கொள்ளலாம் உணவு விடுதிகள் டீக்கடைகள் மதுபானக்கடைகளில் பார்சல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும்

மளிகை கடைகள் உள்ளிட்ட இதர கடைகள் உாிய வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி செயல்படலாம்

அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிகள் நின்றுகொண்டு பயணிக்க அனுமதியில்லை

சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு அவர் அளித்துள்ள கடிதத்தில் தற்போதைய சூழ்நிலையில் பள்ளிகள் மற்றும் வேறு இடங்களில் உணவு தானியங்களை வழங்குவதால் மக்கள் அதிகமாக கூட வாய்ப்புள்ளதாகவும் இதனை தவிர்க்க அனுபவம் வாய்ந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக ரேஷன் கடைகளில் வழங்க துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் காரைக்காலில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிஞர் அண்ணா அரசு மற்றும் கலைக் கல்லூரியில் நடைபெற உள்ள தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு அர்ஜூன் சர்மா ஆய்வு செய்தார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முற்றிலும் கடைபிடிக்கப்படுகிறதா கொரோனா நடைமுறைகள் தீவிரமாக பின்பற்றப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார்

வாக்கு எண்ணும் நாள் அன்று வாக்கு எண்ணிக்கை தொடர்புடைய நபர்களையும் வாகனங்களையும் மட்டும் அனுமதிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இதுதொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்துள்ளனர்

ஸ்டெர்லைட் கோவிட் சூழலை ஒட்டி தூத்துக்குடி வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் பிராணவாயு ஆலையை மட்டும் நான்கு மாதங்களுக்கு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இதற்கான முடிவு ஒருமனதாக எட்டப்பட்டது பிராணவாயு தேவையைக் கருத்தில் கொண்டும் கோவிட் சூழலின் அடிப்படையிலும் இக்காலத்தை மேலும் நீட்டிக்கவும் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இது தவிர தொழிற்சாலையில் வேறு எந்த உற்பத்தியையும் மின் உற்பத்தி பிரிவையும் இயக்க அனுமதி இல்லை என்றும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் தமிழ்நாடு மின் வாரியத்தின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செய்யப்படும் பிராணவாயுவில் தமிழகத்திற்கு முன் உரிமை வழங்க வேண்டும் உற்பத்தி பகுதியில் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மட்டுமே அனுமதி சீட்டுடன் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் தேவைக்குப் போக எஞ்சிய பிராணவாயுவை பிற மாநிலங்களுக்கு வழங்கலாம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் திமுக பிஜேபி காங்கிரஸ் பாமக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்

ஆங்கிலேயர் அல்லாத பெண் இயக்குனர் ஆஸ்கர் விருதைப் பெறுவது இது முதல் முறை

சிறந்த நடிகைக்கான விருது இப்படத்தில் நடித்த பிரான்சிஸ் மெக்டார்மென்டுக்கு வழங்கப்பட்டது

இந்த ஆண்டு ஆஸ்கர் விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் லண்டனிலிருந்தும் நடைபெற்றது